தமிழக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார்

நான்காயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்குதல் ஆவின் பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பது உள்ளிட்ட உத்தரவுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிறப்பித்தார்

ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்துகொள்கிறார்

முன்னேறிய உலக இந்தியாவின் சுமித் மாலிக் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதிப்பெற்றார்

ஸ்டாலின் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசியக் காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

இந்த விழாவில் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் தமிழக அரசின் உயரதிகாரிகள் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் பாமக தலைவர் திரு ஜி கே மணி மக்கள் நீதிமய்யம் தலைவர் திரு கமலஹாசன் மற்றும் பலர் கலந்துகொண்டனர் புதிய அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை நான்கு மணியளவில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது

இந்தக் கூட்டத்திற்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார் தமிழக முதலமைச்சராக பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொண்டபின் திரு மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று பொறுப்பேற்றார் கோவிட் கால நிவாரணமாக குடும்ப அட்டை தாரர்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்குதல் ஆவின் பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பது உள்ளிட்ட உத்தரவுகளை அவர் பிறப்பித்தார் நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதிப்பதற்கான கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார் கோவிட் நிவாரணத்தொகையில் இரண்டாயிரம் ரூபாய் இம்மாதத்திலேயே வழங்கப்பட உள்ளது புகார் மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள் தீர்வு ஃகாண்பதற்கு என்று தனித்துறை ஏற்படுத்தப்பட உள்ளது கோவிட் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோருக்கான கட்டணத்தை மாநில அரசே ஏற்பதற்கான கோப்பிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை நடைபெறும் ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்துகொள்கிறார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் தலைவர்களின் கூட்டம் போர்ச்சுகல் நாட்டின் பிரதமர் திரு அந்தோனியா கோஸ்டா தலைமையில் நடைபெறுகிறது ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பை வகிக்கும் அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியை இந்தக்கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருந்தார்

மேலும் இந்திய இஜரோப்பிய யூனியன் பொருளாதார நடவடிக்கைகள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது

ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவர் திரு

சிவனுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார் இக்கூட்டத்தில் பேசிய டாக்டர் கே சிவன் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு இஸ்ரோ மூலம் தினமும் ஒன்பதரை டன் ஆக்ஸிஜன் வழங்கப்படுகிறது என்றார் பெங்களூரு ஷில்லாங் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா ஆகிய இடங்களில் ஏற்கெனவே இஸ்ரோ சார்பில் கோவிட் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் சுட்டிக்காட்டினார்

அனைவருக்கும் எளிதில் தடுப்பூசி கிடைக்க ஏதுவாக அவற்றுக்கான காப்புரிமையை அமெரிக்கா விலக்கி கொண்டுள்ளது இதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரவேற்பு தெரிவித்துள்ளது

இதேபோல் கேரளாவிலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன

பினராயி விஜயன் அறிவித்துள்ளார் மத்திய பிரதேச அரசும் கோவிட் பரவலைக் கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது

சிவராஜ் சிங் சவுஹான் கூறியுள்ளார்

தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளன இதனிடையே பல்வேறு மாநில அரசுகள் ஊரடங்கை ழுழு அமல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றன கோவாவில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து ஓரிரு நாட்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார் பஞ்சாபில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் திரு அமரீந்தர் சிங்கை கேட்டுக் கொண்டுள்ளனர்

ஸ்டாப் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் என்ற பிரச்சாரம் இணையதளம் வாயிலாக பரப்பப்பட்டு வருகிறது

இந்தியாவின் முன்னணி மல்யுத்த வீரர் திரு சுமித் மாலிக் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார்

மல்யுத்தத்தில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவிருக்கும் ஏழு வீரர் வீராங்கனைகளில் இவரும் ஒருவர் ஆவார்

மகளிர் இரட்டையர் பிரிவில் விந்தியா ருக்மணி இணை நான்காவது இடத்தை பிடித்தது